மக்களுக்கு உரையாற்றுகிறார்

நிறைவேற்றும் முடிவில் மாற்றமில்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது ஜம்முகஷ்மீரில் நான்காவது நாளாக இன்றும் பொதுவாக அமைதியான சூழ்நிலையே காணப்பட்டது

ராம்நாத் கோவிந்த் வழங்கி கௌரவித்தார்

தியாகிகளை நினைவுகூர்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தாஷன் மூலம் நாட்டு மக்களுக்கு இன்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார் நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தில்லி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது

இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகள் குறித்து பாகிஸ்தான் தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பது துதரக உறவுகளை குறைத்து கொள்வதாக அறிவித்திருப்பது சர்வதேச சமுதாயத்திற்கு எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் தனது நடவடிக்கைக்கு கூறியுள்ள காரணங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து கவலை வெளியிட்டுள்ள இந்தியா தனது நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மறு ஆய்வு செய்யவேண்டும் என்றும் துதரக ரீதியிலான தகவல் தொடர்பை துண்டிக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மையில் ஐம்மு கஷ்மீர் தொடர்பாக இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் மேற்கொண்ட முடிவுகள் அப்பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரவேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவுடனாள தூதரக உறவுகளை குறைத்துக் கொன்டாலும் கர்த்தார்பூர் நெடும்பாதை திட்டத்தை நிறைவேற்றும் முடிவில் மாற்றமில்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு முகம்மது பைசல் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் குருத்துவாரா தர்பார் சாஹேப் புனித தலத்தை இணைக்கும் வகையில் கர்த்தார்பூர் நெடும்பாதை திட்டத்தை மேற்கொள்ள பாகிஸ்தான் அனுமதி அளித்து இருதரப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஜம்மு கஷ்மீரில் அனைத்து பகுதிகளிலும் நான்காவது நாளாக இன்றும் பொதுவாக அமைதியான சூழ்நிலையே காணப்பட்டது புநீநகரில் சில கடைகள் திறந்திருந்தன கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளபோதிலும் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது

ஜம்மு மாவட்ட நிர்வாகம் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்குமணி வரை பொதுமக்கள் வெளியில் சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ள ஏதுவாக கட்டுப்பாடுகளை சற்று தளர்த்தியிருந்தது கத்வா மாவட்டத்தில் கட்டுப்பாடுகள் முற்றிலுமாக விலக்கிக்கொள்ளப்பட்டிருந்தது ரஜோரி தோதா பூஞ்ச் மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவில்லை இதனிஎடயே ஸ்ரீநகர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு சாஹித் இக்பால் சௌத்ரி மாநிலத்திற்கு வெளியே தங்கியுள்ளவர்களுக்கும் வெளியே தங்கி படிக்கும் மாணவர்களுக்கும் அரசின் தகவல் மமய சேவை எண்களை அறிவித்துள்ளார்

கஷ்மீர் உள்ளிட்ட எந்தவொரு விஷயம் குறித்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது வாஷிங்டன்னில் இதனை தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித்தொடர்பாளர் ஜம்மு கஷ்மீர் தொடர்பாக இந்தியா அண்மயில் கொண்டு வந்துள்ள சட்டங்கள் குறித்து எல்லைப்பகுதியில் இதனால் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார் எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டு பகுதியில் இரு நாடுகளும் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கவேண்டும் என்பதையே அமெரிக்கா விரும்புவதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவுடனான தூதரக உறவுகளை குறைத்துக்கொள்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ள நிலையில் தெற்காசிய பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு வெளியுறவுத்துறை சுய்தி தொடர்பாளர் இவ்வாறு பதிலளித்தார் காஷ்மீர் விவகாரத்தில் அண்மையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தபோது இந்தியா அதனை நிராகரித்து விட்டது

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதுகளை இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவா் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சூடியரசுத் தலைவா் திரு பிரணாப் முகா்ஜிக்கு பாரத ரத்னா விருதை அவர் வழங்கினார் பாரதீய ஜனசங்கின் மறைந்த தலைவர் நானாஜி தேஷ்முக் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல பாடகர் மறைந்த பூபன் ஹசாரிகா ஆகியோருக்கான விருதுகளை அவா்களது குடும்பத்தினா் பெற்றுக் கொண்டனா்

இந்நாளையொட்டி சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழகத்தில் தேனி நீலகிரி கோவை மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு களமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வடக்கு கோவாவின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள பர்டெஸ் பெர்ளாம் மற்றும் பிச்சோலிம் தாலுக்காக்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பாதித்த பகுதிகளை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் அவசரகாலத் தேவை மற்றும் மீட்புப்பணிகளுக்கு தேவையாள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் உறுதியளித்தார்

இதுவரை ஒன்பது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன

மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிசுடன் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மழை வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய அரசு உன்னிப்பாகக் கவனித்து வருவதாகவும் மாநிலத்தில் வெள்ள நிலைமையை சமாளிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் எனவும் உறுதியளித்தார் கர்நாடகாவில் முதலமைச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பேலாகவி பகுதியை இன்று காலை பார்வையிட்டார் அங்கு கெய்யப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளையும் அவர் மேற்பார்வையிட்டார் இதனிடையே கேரள மாநிலத்தில் கனமழை தொடர்வதால் மாநிலம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய இயற்றிய ரவீந்திரநாத் கீதத்தை தாகூரின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது மேற்குவங்க மாநிலம் சாந்திநிகேதனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பங்கேற்றனர் அவரது படைப்புகள் மற்றும் சுதந்திரப் போரட்டத்தில் அவர் ஆற்றிய பங்குபணி குறித்த சிறப்பு கண்காட்சியும் நடைபெற்றது இந்தியா வெஸ்ட் இண்டிஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடங்குவது மழை காரணமாக தாமதப்பட்டுள்ளது

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் சிதாதேவி நீரஜ் ஜமுனா போரோ மரிகோம் மஞ்சுராணி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்